நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஸீ ஜின்பிங்கும் இன்று இரண்டாவது நாளாக தங்களது முறைசாரா உச்சிமாநாட்டுப் பேச்சுக்களை தொடரவுள்ளனர்

நொடிகளில் கடந்து தனது சொந்த தேசிய சாதனையை முறியடித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் லீ ஜின்பிங்கும் இன்று இரண்டாவது நாளாக தங்களது முறைசாரா உச்சிமாநாட்டுப் பேச்சுக்களை தொடரவுள்ளனர்

நேற்று பிரதமர் திரு மோடியும் அதிபர் ஸீ யும் கலைநிகழ்ச்சி மற்றும் இரவு விருந்துச் குழலில் மிகவும் பயனுள்ள பேச்சுக்களை நடத்தினார்கள் இரவு விருந்து பேச்சுக்கள் சுமார் இரண்டரை மணி நேரம் நடைபெற்றதாக வெளியுறவுத் துறை செயலாளர் திரு விஜய் கோகலே தெரிவித்தார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இருதலைவர்களும் ஐந்து மணிநேரம் நேரடியான முறைசாரா பேச்சுக்களில் ஈடுபட்டதாகவும் அச்சமயம் தங்களது நாடுகளின் தொலைநோக்கு ஆளுகை முன்னுரிமைகள் மற்றும் இவற்றை அடைவதற்கான வழிவகைகள் குறித்து பேசியதாகவும் தெரிவித்தார் இரு நாடுகளின் பொருளாதார மேம்பாட்டுக்காக பிரதமர் திரு மோடியுடன் நெருங்கிய ஒத்துழைப்பு அளிக்க அதிபர் ஜின்பிய் ஒப்புக் கொண்டார் இருதரப்பு வர்த்தக அளவை உயர்த்துவது வர்த்தக நெறிமுறைகள் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது

முன்னதாக சீன அதிபருக்கு மாமல்லபுர குடவரை சிற்பங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கற்றிக் காண்பித்து விளக்கம் அளித்தார் இந்தியா மற்றும் சீனாவின் ஃபியூஜியான் மாகாணத்திற்கும் இடையிலான தமிழ் மற்றும் புத்தசமய உறவுகள் குறித்தும் இருநாடுகளின் நீண்டகால பண்பாட்டு வரவாறு குறித்தும் இருதலைவர்களும் ஒத்த கருத்தை தெரிவித்தனர் முன்னதாக அதிபர் ஸீ சென்ளை வந்தடைந்தபோது அவருக்கு வழிநெடுகிலும் உற்சாகமான தாரை தப்பட்டை முழக்கத்துடன் கூடிய வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த வரவேற்பு குறித்து கருத்து தெரிவித்த அதிபர் ஸீ இது தம்மை மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதாக கூறினார் அதிபர் லீ க்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு பற்றி தமது ட்விட்டர் செய்தியில் கருத்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தொன்மையான வரலாற்றுப் பின்னணி கொண்ட தமிழக மக்கள் அதிபர் ஸீ க்கு உற்சாக வரவேற்பு அளித்து குறித்து பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் அதிபர் ஸீ யின் வருகை குறித்து எமது செய்தியாளர்

கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள சிறுமுறை கைத்தறி மக்களிடையே நல்ல வரவேற்பைப் பெற்று அரசின் கவனத்தை ஈர்த்துள்ளது கைத்தறித் துறையில் உயர் தொழில்நுட்பங்களை கையாளும் சிறுமுகை நெசவாளர்கள் தற்போது புதிய தொழில்நுட்பமாக கைத்தறி கேலை மற்றும் சால்வைகளில் உருவப்படங்களை நெய்து வழங்கி பெருமை சேர்த்து வருகின்றனர் அந்தவகையில் சிறுமுகையில் உள்ள ராமலிங்க சவுடாம்பிகை கூட்டுறவு நெசவாளர் சங்கத்தினர் சீன அதிபர் உருவத்தை உயிரோட்டத்துடன் கைத்தறியில் இரண்டு நாட்களில் இடைவிடாது உழைத்து தயாரித்துள்ளனர் இந்த சால்வையை பிரதமர் சீன அதிபருக்கு இன்று பரிசளிக்கிறார்

அமித் கரே கூறியிருக்கிறார் ஆன்லைன் பொருளடக்கத்தை வரண்முறைப்படுத்துவதற்கான அமைப்பு பொதுவாக ஏற்புடையதாகவும் எளிதாக அமல்படுத்தக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார்

நரேந்திரசிங் தோமர் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் பிரகதி மைதானத்தில் முதலாவது மூன்றுநாள் இந்தியா சர்வதேச கூட்டுறவு வர்த்தக கண்காட்சியை நேற்று அவர் தொடங்கி வைத்துப் பேசினார் கூட்டுறவு கலாச்சாரம் இந்தியாவுக்குப் புதிதல்ல எனினும் உலக சந்தையில் போட்டியிடும் அளவுக்கு அவற்றை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று கூறினார் ஏர் இந்தியா எம்டிஎன்எல் பிஎஸ்என்எல் ஆகியவற்றை தனியார்மயமாக்குவது குறித்து பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாகவும் ஆனால் இறுதி முடிவு ஏதும் எடுக்கப்படவில்லை என்றும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புனேயில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் சிறு மற்றும் பெரிய தொழில்களின் மேம்பாட்டுக்காகவும் வேலைவாய்ப்பு பெருக்கத்திற்காகவும் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் போதுமான ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் மத்திய அரசு மருத்துவமனைகள் மாவட்ட மருத்துவமனைகள் சமுதாய மருத்துவ மையங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கான காயகல்ப் விருதுகளை மத்திய ககாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நேற்று புதுதில்லியில் வழங்கினார் உயர்ந்த தரமான சுகாதாரம் மற்றும் கற்றுச்சூழல் தூய்மை ஆகியவற்றை பராமரித்தமைக்காக இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன

திருவண்ணாமலையில் நாளை பவுர்ணமி கிரிவலம் நடைபெறுவதை அடுத்து இன்றும் நாளையும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது

குன்னூரில் குற்றச் சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு அதுகுறித்த தகவல்களை தெரிவிக்க புதிய வாட்ஸ்அப் எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது

வதோதராவில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்காகவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரைக் கைப்பற்றியது